இந்தூர் நகரம் நாட்டிலேயே மிகவும் தூய்மையான நகரமாக தேர்வு செய்யப்பட்டுள்ளது

கிரிக்கெட் வீரர் மகேந்திர சிங் தோனி புதிய இந்தியாவிற்கு உத்வேகம் அளிக்கக்கூடியவராக திகழ்கிறார் என பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார்

கருத்தை ஏற்படுத்த வேண்டும் என குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கைய நாயுடு வலியுறுத்தியுள்ளார்

தலைவர் திரு சிவன் தெரிவித்துள்ளார் துய்மை நகரங்கள் மற்றும் துய்மையான மாநிலங்கள் குறித்த தரவரிசைப் பட்டியல் இன்று புதுதில்லியில் வெளியிடப்பட்டது மத்தியப்பிரதேச மாநிலத்தில் உள்ள இந்தூர் தூய்மையான நகரங்கள் பட்டியலில் தொடர்ந்து நான்காவது ஆண்டாக முதலிடத்தை பிடித்துள்ளது

மாநிலத் தலைநகரங்களில் மிகவும் தூய்மையான தலைநகரமாக புதுதில்லி தேர்வு செய்யப்பட்டுள்ளது கங்கை நதிக்கரை நகரங்களில் தூய்மையான நகரமாக வாரணாசி அறிவிக்கப்பட்டுள்ளது

தேர்வு செய்யப்பட்ட நகரங்களுக்கு மத்திய நகர்ப்புற வளர்ச்சித் துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி விருதுகளை வழங்கினார் காணொளிக் காட்சி மூலம் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பேசிய அவர் நகரங்களில் பின்பற்றப்படும் சிறந்த சுகாதார நடைமுறைகள் மற்றும் பல்வேறு புதுமையான திட்டங்களை செயல்படுத்தியதன் அடிப்படையில் இந்த விருது வழங்கப்படுவதாக கூறினார் புதுமையான சிந்தனைகள் தொழில்நுட்ப பயன்பாடு மற்றும் சம்மந்தப்பட்ட அளைத்து தரப்பினரின் தீவிர பங்கேற்பு போன்றவற்றால் இந்த நகரங்களின் தப்புரவு மற்றம் கழிவு மேலாண்மமப் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார்

தொற்றுக்கு ஆளானவர்களில் பூஜ்யம் புள்ளி இரண்டு எட்டு சதவீதத்தினர் மட்டுமே வெள்டிலேட்டர் உதவியுடன் சிகிச்சை பெற்று வருவதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது

மத்திய அரசின் கேந்திரிய வித்யாலயா நவோதயா வித்யாலயா மற்றும் பிற சிபிஎஸ்ஈ பள்ளிகளில் பயிலும் மாணவர்கள் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் மற்றம் பள்ளி முதல்வர்களிடம் நடத்தப்பட்ட இந்த ஆய்வின்போது கல்வி பயன்பாட்டிற்காக செல்ஃபோன் போன்ற சாதனங்களை இயக்குவதற்கு போதிய அனுபவமின்மை மற்றும் ஆசிரியர்கள் ஆன்லைன் வகுப்புகளை நடத்துவதற்கேற்ப உரிய பயிற்சி பெறாதது போன்றவையும் ஆன்லைன் வகுப்புகளுக்கு தடையாக உள்ளன என்று தெரியவந்துள்ளது புதிய இந்தியாவிற்கு உத்வேகம் அளிக்கக் கூடியவர்களில் மிகச் சிறந்த நபராக கிரிக்கெட் வீரர் மகேந்திரசிங் தோனி திகழ்கிறார் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளிலிருந்து ஒய்வுபெறுவதாக தோனி அறிவித்திருப்பதை ஒட்டி அவருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி எழுதியுள்ள கடிதத்தில் ஒருவர் உயர்ந்த நிலையை அடைவதற்கு குடும்பப் பெயர் அவசியமில்லை என்பதை தோனி நிரூபித்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளார் அவரவர் சொந்த பெயரை பயன்படுத்தி அவரவர் இலக்கை அடையலாம் என்பதற்கு தோனி ஒரு உதாரணம் என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார் நாம் எங்கே செல்கிறோம் என்பதை அறிந்திருந்தால் நாம் எங்கிருந்து வருகிறோம் என்பது ஒரு பிரச்சினையே அல்ல என்றும் திரு நரேந்திர மோடி தமது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார் இந்தியாவில் நீண்ட காலமாக பின்பற்றப்பட்டு வந்த கூட்டுக் குடும்ப பாரம்பரிய முறைக்கு புத்துயிர் ஊட்ட வேண்டும் என குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கைய நாயுடு வலியுறுத்தியுள்ளார் இந்தியாவின் பிறப்பு விகிதத்தில் பாலின விகிதம் தொடர்பான அறிக்கையை புதுதில்லியில் வெளியிட்டுப் பேசிய அவர் நம் நாட்டின் குடும்ப முறை உலகின் பிற நாடுகள் பின்பற்றுவதற்கு முன்னுதாரணமாக திகழ வேண்டும் என்றார் கூட்டுக் குடும்பங்களில் குழந்தைகள் நன்கு கவனித்துக் கொள்ளப்படுவதுடன் வீட்டில் உள்ள முதியோரின் அன்பு அரவணைப்பு மற்றம் சிறப்பான வழிகாட்டுதல் கிடைப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் பாலினப் பாகுபாடு இல்லாத சமுதாயத்தை படைக்க வேண்டும் என்று வலியுறத்திய வெங்கைய நாயுடு நாடாளுமன்றம் மற்றும் மாநில சுட்டப்பேரவைகளில் மகளிர் இடஒதுக்கீட்டை நிறைவேற்றுவதில் அனைத்து அரசியல் கட்சிகளும் விரைவில் ஒருமித்த கருத்தை ஏற்படுத்த வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டார்

ஜெய்சங்கர் கூறியுள்ளார்

இத்தொற்று உலகம் இதுவரை காணாத பெரும் சவாலை ஏற்படுத்தியிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார்

ஜெய்சங்கர் சுட்டிக்காட்டனார் மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் திரு

அவர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் தமக்கு கோவிட் அறிகுறிகள் தென்பட்டதை அடுத்து மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் தொற்று உறுதி செய்யப்பட்டதால் மருத்துவர்களின் ஆலோசனைப்படி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக கூறியுள்ளார் விண்வெளித் துறையில் மேற்கொள்ளப்படும் சீர்திருத்த நடவடிக்கைகளை தனியார்மயமாக்கலாக கருத தேவையில்லை என இந்திய விண்வெளி ஆய்வுக் கழகமான இஸ்ரோவின் தலைவர் திரு

சிவன் கூறியுள்ளார் இந்தியாவில் விண்வெளித் துறையில் உள்ள வாய்ப்புகள் குறித்த இணையவழி கருத்தரங்கில் பேசிய அவர் வின்வெளித் துறை சீர்திருத்த மசோதாவை தயாரிக்கும் பணி இறதிக் கட்டத்தில் உள்ளதாகவும் அது விரைவில் மத்திய அமைச்சரவையின் ஒப்புதலுக்காக அனுப்பப்படும் என்றும் தெரிவித்தார் தற்போது இஸ்ரோ மட்டும் மேற்கொண்டு வரும் ஆராய்ச்சிப் பணிகளில் தனியாரும் ஈடுபடுவதற்குத் தான் அனுமதி அளிக்கப்படவுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் அதேவேளையில் இஸ்ரோவின் செயல்பாடுகளும் அதிகரிக்கப்படவுள்ளதுடன் தனது வளங்களை அதிக அளவில் பயன்படுத்த உள்ளதாகவும் திரு சிவன் தெரிவித்துள்ளார்

இதைபொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் ராஜீவ்காந்தியின் பிறந்தநாளில் அவருக்கு மரியாதை செலுத்துவதாக குறிப்பிட்டுள்ளார்